பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜாத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சந்தித்து மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர்

நான்கு நாள் அரசமுறை பயணமாக இந்தியா வந்தள்ள இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டொமினிக் ராப் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார்

மொபைல் போன் உற்பத்தித் துறையில் உலகில் முதலிடம் பெற வேண்டும் என்ற இலக்குடன் இந்தியா தீவிரமாக செயல்படுவதாக மத்திய தகவல் தொழில் நட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை ஜம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் குஜராத்தின் கட்ச் மாண்ட்வி பகுதியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை குஜராத் அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது இதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

கட்ச் மாவட்டத்தில் விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவுக்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இது நாட்டின் மிகப் பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவாக இருக்கும்

கட்ச் மாவட்டத்தின் அன்ஜர் பகுதியில் உள்ள சர்கத் பால் கூட்டுறவு சங்கத்தில் அமைக்கப்படும் தானியங்கி பால் பண்ணைக்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவுடன் நாளை மறுநாள் காணொலி வாயிலான உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் இருநாடுகளுக்கு இடைபேயான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இருதலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அகில இந்திய விவசாய ஒருங்கிணைப்புக் குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சந்தித்து மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடுமகாராஷ்டிரா ஹரியாணா உத்தரப் பிரதேசம் தெலுங்கானா

அப்போது வேளாண் சட்டங்களுக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகக் கூறி அது தொடர்பான கடிதத்தை அமைச்சரிடம் அவர்கள் வழங்கினர் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை இடைத்தரகர்களின் தலையிட்டிலிருந்து அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் பாதகாக்கும் என்று அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர்

இது குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் அரசின் நோக்கமும் கொள்கையும் தெளிவாக இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் இந்த சீர்திருத்தங்களின் மூலம் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் தெளிவுபடுத்தினார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மீண்டும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் ஆக்கப் பூர்வமான சிந்தனைகளுடன் உலகை வழிநடத்துவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் ஆண்டுக் கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நமது படைகள் கிழக்கு வடாக்கில் உள்ள எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியுடன் செயல்பட்டதால் சீனா பின்வாங்கியதாக கூறினார் வேளாண் சுட்டங்கள் குறித்துப் பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அண்மையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டங்கள் விவசாயிகளின் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அவர்களது சந்தேகங்களைத் தீர்ப்பதற்கும் உத்தரவாதங்களை அவர்களுக்கு வழங்குவதற்கும் அரசு எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மொபைல் போன் உற்பத்தித் துறையில் சீனாவை மிஞ்சி முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதை இலக்காகக் கொண்டு இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று மத்திய தகவல் தொழில் நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவதோடு இந்தியாவை மின்னணு பொருட்களின் உற்பத்தி மையமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

ரவிசங்கர் பிரசாத் கூறினார் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டொமினிக் ராப் நான்கு நாள் அரசு முறைப் பயணமாக இந்தியா வந்துள்ளார் நேற்று இரவு புதுதில்லி வந்த அவரை வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான இணைச் செயலாளர் திரு சந்தீப் சக்கரவர்த்தி வரவேற்றார் டொமினிக் ராட் இன்று வெளியுறவு அமைச்சர் திரு

நடத்தவுள்ளார் இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமது நான்கு நாள் பயணத்தின்போது சுற்றுக்தழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ்ஜவடேகர் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் ஆகியோருடனும் இங்கிலாந்து அமைச்சர் திரு டொமினிக் ராப் பேச்சு நடத்தவுள்ளார்

நாட்டின் வடக்கு எல்லை பகுதிகளில் எந்த அச்சுறுத்தவையும் எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலையில் உள்ளது என்று முப்படைகளின் தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா கப்பல் கட்டும் தளத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹிம்கிரி என்ற போர்க்கப்பலின் சோதனை ஒட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பிபின் ராவத்

ஈரானின் சபஹர் துறைமுக பயன்பாடு குறித்து இந்தியாசுரான் உஸ்பெகிஸ்தான் இடையே முத்தரப்பு கூட்டம் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது இதில் இந்திய தரப்பில் கப்பல் துறை செயலாளர் திரு சஞ்சீவ் ரஞ்சன்ஈரான் தரப்பில் அந்நாட்டு போக்குவரத்துத் துறை துணை அமைச்சர் திரு

உஸ்பெகிஸ்தான் தரப்பில் அந்நாட்டு போக்குவரத்துத் துணை அமைச்சர் திரு

டெக்காளோவ் ஆகியோர் பங்கேற்றனர் சபாஹர் துறைமுகத்தை கூட்டாக பயன்படுத்துவதன் மூவம் இந்தியாசாரான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார செயல்பாடுகள் மேம்படும் என்றும் இது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெளியுறவு இணையமைச்சர் திரு முரளிதரன் சூடான் நாட்டின் பொறுப்பு வெளியுறவு அமைச்சர் திரு ஒமர் கமர் அவ்டி இஸ்மாயிலுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் சூடானில் புதிய அரசு பொறப்பேறறள்ள நிலையில் இந்தியாவுடனான அந்நாட்டின் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு அமைச்சர்களும் ஆவோசனை நடத்தினர்